தமிழகத்தில் நாளை முதல் உணவகங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது

தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு துரைகண்ணு தெரிவித்துள்ளார் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான்

தமிழகத்தில் நாளை முதல் உணவகங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது உணவகங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக உடல்வெப்ப பரிசோதனை செய்ய வேண்டும் உணவகங்களில் நுழைவதற்கு முன்பு வாடிக்கையாளா்கள் கைகழுவ சோப்பு சானிடைா் வைத்திருக்க ணேடும்

சாப்பிடும் மேஜைகளுக்கு இடையே ஒரு மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை மாநில அரசு விதித்துள்ளது குளிய்சாதன வசதி இருந்தால் கண்டிப்பாக அதனை பயன்படுத்தாமல் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு காற்றோட்டத்துடன் இருப்பதை உறுதிபடுத்த வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதையடுத்து

பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப சோதனை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது மாணவா்களுக்கு காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மாணவர்கள் தங்கும் விடுதிகளை கிருமிநாசினி கொண்டு குத்தம் செய்ய வேண்டும் என்றும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுத உள்ள மாணவா்கள் மற்றும் ஆசிரியா்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை செய்துதர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை தலைமைச் செயல் சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார்

நிலநி்வாக ஆணையராக பணியாற்றி வரும் மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி திரு பங்கஜ்குமார் பன்சால் சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு துரைகண்ணு தெரிவித்துள்ளார்

குறுவை சாகுபடிக்கு தேயான உயிர் உரங்கள் நுண்னுட்ட உரங்கள் வேளாண் விரிவாக்க மையங்களில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பு நாற்காலி வழங்கும் திட்டம் மாநிலத்திலேயே முதன்முறையாக நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது இதனை மின்துறை அமைச்ச் திரு தங்கமணி சமூகநலத்துறை அமைச்ச் டாக்டர்

சரோஜா ஆகியோர் தொடங்கிவைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருமதி

செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்

அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உணவு மாளியம் தொள்ளாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் இறங்குதளத்தில் பொதுமக்களுக்கு சில்லறையில் மீன்களை விற்பனை செய்வது இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

மீன் இறங்குதளம் ஏலம் விடும் இடம் சில்லறை விற்பனைக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடம் வாகனங்களை நிறுத்தும் இடம் மற்றும் கட்டுமானப் பணியில் உள்ள சில்லறை மீன் விற்பனை நிலையம் ஆகிய இடங்களையும் அவர் பார்வையிட்டார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தமிழகத்தை சேர்ந்த ரானுவவீரர் மதியழகனின் உடல் சேலம் அருகே உள்ள அவரது சொந்த கிராமமான சித்தூரில் நேற்றிரவு ரானுவ மரியாதைகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக அவரது உடலுக்கு குன்னூர் ரானுவ பயிற்சி முகாமின் தலைமை அதிகாரி மேஜர் குப்தா தலைமையில் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் தமிழக அரசு சார்பில் மல்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் திரு

தமிழரசியிடம் அவர் வழங்கி ஆறுதல் கூறினார்

சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் மாற்று வழியில் செயல்படுத்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மாற்று வழி இல்லாத போது இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்

எஸ் ஜலஷ்வா கப்பல் இன்று தூத்துக்குடி வந்தடைகிறது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கப்பல் வந்தவுடன் அதில் உள்ள பயணிகள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும்

சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் கப்பல் மூலமாக அண்டை நாடுகளில் இருந்து இந்தியர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் ஊரடங்கால் மாலத்தீவு இலங்கை ஆகிய நாடுகளில் சிக்கிய இந்தியர்கள் இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ்

ஜலஷ்வா ஆகிய கப்பல்கள் மூலமாக மீட்கப்பட்டு வருகின்றனர்

ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் நைரோபி குவைத் டிஜிபவுட்டி ஃப்ரங்பட் ஹோ சி மின் சிட்டி ஜெட்டா ஆகிய நகரங்களில் இருந்து இவர்களை ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானங்கள் அழைத்து வந்ததாக டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் யூளியன்பிரதேசத்தில் பாரமுல்லா அருகே தீவிரவாதிகள் சுட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோவில் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல்களை பரப்புவதாக கூறி தனிநபர்களுக்கு எதிராக திருப்பதி காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனா்